ஊரடங்கு காலத்தில் மின்அளவீடு செய்யும் முறையிலும் கட்டணத்தை நிர்ணயிக்கும் முறையிலும் எந்த விதிமீறலும் இல்லை என்று தமிழ்நாடு மின்உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் கூறியுள்ளது

மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் பரவை நகரப் பஞ்சாயத்து மற்றும் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊரக வட்டாரங்களிலும் இந்த ஏழு நாட்களுக்கு முழுஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தள்ளு வண்டிகளில் குறிப்பிட்ட நேரத்தில் காய்கறிகள் விற்பனை செய்யலாம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வீட்டிற்கு அருகிலேயே உள்ள கடைகளில் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

டீ கடைகளுக்கு அனுமதி இல்லை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்தும் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் மருத்துவமனைகள் மருத்துவ ஆய்வகங்கள் மருந்துக் கடைகள் ஆம்புலன்ஸ் மருத்துவம் சார்ந்த நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கு இந்த முழுஊரடங்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ டாக்ஸி தனியார் வாகனங்கள் அவசர மருத்துவக் காரணங்களின்றி வேறு எதற்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது இ பாஸ் மூலம் ரயில் மற்றும் விமான நிலையங்களுக்கு வருவோர் தங்கள் வீடுகளுக்குச் செல்வதற்கான வாகனம் அனுமதிக்கப்படும்

நோய்க் கட்டுப்பாட்டுப் பகுதியில் வசிக்கும் அரசு ஊழியர்கள் பணிக்கு வரத் தேவையில்லை இருப்பினும் இத்தொடர்பாக தங்கள் பணியாற்றும் அலுவலகத்திலிருந்து முன்அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும்

அத்தியாவசியப் பொருட்களுக்கான போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

சென்னையிலிருந்து மதுரை செல்லும் நான்கு விமானங்கள் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளன மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புறப் பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் முழுஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ள நிலையில் விமானப் போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது

காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தமிழகத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த முன்களப் பணியாளர்களான மருத்துவர்கள் மருத்துவம்சார் பணியாளர்கள் அல்லும் பகலும் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகக் குறிப்பிட்டார் நோய் தொற்று தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொய்வின்றி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பரிசோதனை மையங்களும் தமிழகத்தில்தான் அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டு நாள்தோறும் மாநகராட்சிக்கு அறிக்கை சமர்ப்பித்து வருவதாக கூறினார் சென்னைப் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒவ்வொரு வார்டிலும் தவா இரண்டு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் ஆணையர் தெரிவித்தார்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கல்லணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நான்கே நாட்களில் கடைமடைக்கு வந்து சேர்ந்திருப்பது வரலாற்றிலேயே முதல்முறை என்று மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் ஜம்புவானோடையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு குறிப்பிட்ட காலத்தில் ஆறுகள் தூர் வாரப்பட்டதே இதற்குக் காரணம் என்று கூறினார்

ஊரடங்கு காலத்திற்கு முந்தைய மாதத்திற்கு செலுத்திய கட்டணத்தின் அடிப்படையில் மின்கட்டணம் செலுத்தலாம் என பகிர்மானக் கழகம் அறிவித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது வீடுகளில் மின்அளவீட்டுப் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும்போது முந்தைய மாதக் கட்டணத்தின் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்க விதிகள் இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலேயே தற்போது கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் இது விதி மீறிய செயல் அல்ல என்றும் பகிர்மானக் கழகம் தெரிவித்துள்ளது

நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த இந்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் கோவிட் தொற்று அதிகம் உள்ள திருவிக நகர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு பரிசோதனை முகாமை சார் ஆட்சியர் திரு

அவர்கள் பிடித்துவரும் மீன்களை சமூக இடைவெளியுடன் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அண்ணாதுரை தலைமையில் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் கடைகள் வணிக நிறுவனங்கள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது

மெகராஜ் அறிவித்துள்ளார்

சாந்தா தெரிவித்துள்ளார் பிற மாவட்டங்களிலிருந்து வேலூர் மாவட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் வந்துள்ள நபர்கள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட அறிவித்துள்ளார்

ஆப்கானிஸ்தானில் செயல்படும் இந்து மற்றும் சீக்கிய குழுவின் தலைவர் திரு நேடன் சிங் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

ராஜ்நாத் சிங் மாஸ்கோ சென்றடைந்தார் ஒடிசாவில் பிரபலமான பூரி ஜெகநாதர் ஆலயரத யாத்திரை இன்று நடைபெறுகிறது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் நுகர்வோர் மோசடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு செய்திகளை அனைத்து மொழிகளிலும் குறுந்தகவல் வழியாக அனுப்புமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது

உதகமண்டலம் நகரின் மையப் பகுதியில் உள்ள தினசரி மார்க்கெட்டில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான கடைகள் சேதமடைந்தன தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர்